கொள்முதல் முறைகளை அதிகப்படுத்தமாறு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார்

இயக்கப்படும் என்று சிவில் விமானப் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி கூறியுள்ளார்

இன்று காலை முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது பிரதமர் திரு

பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்பவுள்ளது

இதனை தமிழகம் மற்றம் புதுவையில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் சுயசார்பு பொருளாதார திட்டத்தின்கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கான கடனுதவித் திட்டத்தின் செயலாக்கம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆய்வு செய்தார்

கடனுதவிக்கான விண்ணப்பம் ஒப்புதல் விநியோகம் அனைத்தம் இந்தக் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணையதளம் மற்றும் மொபைல் செயலி மூலமாக மேற்கொள்ளப்படுவது குறித்து பிரதமர் திருப்தி தெரிவித்தார் இத்தகைய நடவடிக்கையின் மூலம் வெளிப்படைத் தன்மை உறுதிப்படுத்தப்படுவதோடு பயனாளிகளுக்கு கடனுதவி விரைந்து கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக இந்தக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது மத்திய அரசின் நிதியுதவி பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

ரயில்வே துறையில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின்கீழ் கொள்முதல் முறைகளை அதிகப்படுத்துவது குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ரயில்வேக்குத் தேவைப்படும் பொருட்களை கொள்முதல் செய்வதில் வெளிப்படைத் தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் முறைகேடு இல்லாமல் இப்பணிகள் நடைபெறவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கொள்முதல் நடைமுறைகளில் உள்ளூர் அளவிலான தயாரிப்பாளர்களின் பங்கேற்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இதன்மூலம் பிரதமரின் கயசார்பு பொருளாதார திட்டத்திற்கு ஊக்கமளிக்க முடியும் என்றும் திரு கோயல் தெரிவித்தார் உலகம் முழுவதிலுமிருந்து பொருட்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு உருவாக்கியுள்ள மின்னணுச் சந்தை புதுமையான சிந்தளையில் உருவான திட்டம் என்றும் அமைச்சர் கூறினார்

நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் ஊரக மேம்பாட்டு திட்டங்களின் உள்தணிக்கை தொடர்பாக காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் ஊரக மேம்பாட்டு திட்டங்களை அமவாக்குவதில் உயர்மட்ட அளவில் வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக பல்முனை யுக்திகளை அரசு உருவாக்கி வருவதாகவும் கயவேலைவாய்ப்பு கிராமப்புற வீட்டுவசதி சாலை கட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் பாதுகாப்பாள சமுதாய சூழலை அம்மக்களுக்கு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கிராமப்புறங்களின் வளாச்சித் திட்டங்களுக்கு வழங்கப்படும் நிதியினை மாநில அரசுகள் அதன் வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஹர்தீப்சிங் பூரி கூறியுள்ளார் இதுகுறித்த விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று ட்விட்டர் செய்தியில் அவர் தெரிவித்குள்ளார் வெளிநாடுகளில் சிக்கியவர்களுக்கும் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாமல் தவிப்பவர்களுக்கும் இந்த கட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் எவர் ஒருவரும் விடுபடமாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார்

மருத்துவம் சார்ந்த பணிகள் மருந்தகங்கள் பால்விநியோகம் தவிர வேறு எதற்கும் இன்று அனுமதியில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் நிலையங்களும் வர்த்தக நிறுவனங்களும் சந்தைகளும் இறைச்சிக் கூடங்களும் முடப்பட்டுள்ளன நோய்த் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக இம்மாதத்தின் அனைத்து ஞாயிற்றுக்கிழமையும் தளர்வில்லா முழுஊரடங்கு மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார் அந்த வகையில் தொடர்ந்து நான்காவது ஞாயிற்றுக்கிழமையாக இன்று முழுஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது முழுஊரடங்கை அடுத்து பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டைவிட்டு வெளியே வருவதையும் தெருக்களில் தனிமனித இடைவெளி இல்லாமல் கூடி நிற்பதையும் தவிர்க்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் தனியார் வாகனத்தை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்றும் வேறு எந்த வாகனங்களுக்கும் இன்று அனுமதியில்லை என்றும் இதை மீறி இயக்கப்படும் வாகனங்கள்மீது வழக்குப் பதிவு செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது இந்த தளா்வில்லா முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது கோவையில் நேற்று மாலை ஐந்து மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை தளர்வில்லா முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது விருதநகள் மாவட்டம் ஸ்ரீவில்லிப்புத்தூரில் எட்டுநாள் தளர்வில்லா முழுஊரடங்கு இன்று காலை முதல் அமலுக்கு வந்துள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் ஆக்ஸிஜன் வசதி மற்றும் தீவிர சிகிச்சைப் பிரிவில் நவீன கருவிகளை பொருத்தும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெறுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னை ஒமந்துரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் தொட்டி அமைக்கும் பணியை நேற்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

விஜயபாஸ்கர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார்

பீகார் மாநிலத்தில் பத்து மாவட்டங்களில் வெள்ளம் அபாயக் கட்டத்தாண்டி செல்கிறது

மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன